வெளிப்படையாக விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார்

சீனாவில் பரவி வரும் கொரோனா வைரஸ் நிலைமை குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் அனைத்து பிரச்சினைகள் குறித்து திறந்த மனத்துடன் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாார் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நாட்டின் தற்போதை பொருளாதார நிலை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்ற பல்வேறு கட்சிகளின் கோரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டார் உலகளாவிய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களின் அடிப்படையில் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான உறுப்பினர்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் புதிய ஆண்டில் தொடக்கத்தில் வரும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் நாட்டின் நலன் கருதி சரியான ஆலோசனைகளை உறுப்பினா்கள் அரசுக்கு வழங்க வேண்டும் என அவா் கூறினாா் நாடாளுமன்ற கூட்டத் தொடரின் நேரத்தில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது குறித்தும் உறுப்பினர்கள் சிந்திக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் கடந்த இரு கூட்டத் தொடர்களிலும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்று ஆக்கப்பூர்வமாக இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் மக்கள் பிரதிநிதிகளாக வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திறந்த மனதுடன் செயல்பட்டு ஆலோசனைகளை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்த அனைத்துக்கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சன் திரு ராஜ்நாத் சிங் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சா் திரு பிரகவாத் ஜோஷி இணையமைச்சா்கள் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் திரு முரளிதரன் உள்ளிட்டோரும் கலந்துகொண்டனர்

இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சா் அசாமில் நிலையான அமைதி திரும்ப வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலேயே தேசிய ஜனநாயக போடோலேண்ட் முன்னணி அமைப்பினர் தங்களது ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்தார் அவர்கள் கண்ணியத்துடன் மக்களோடு இணைந்து வாழ்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்துதரும் என்றும் அவர் கூறினார் இதற்கான உடன்படிக்கைக்கு காரணமான பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் சரணடைந்த தீவிரவாதிகளின் மறுவாழ்வுக்கான திட்டங்களின் தொகுப்பை அசாம் நிதியமைச்சா் அறிவித்தார் உல்பா தீவிரவாத அமைப்சை சேர்ந்தவர்களும் இதுபோன்று தங்களது ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு இயல்பு வாழ்கைக்கு திரும்ப வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் அசாமில் போடோ தீவிரவாத குழுக்களுடன் மத்திய அரசு செய்து கொண்டுள்ள உடன்படிக்கை ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

வன்முறையை கைவிட்டு ஜனநாயகத்திலும் அரசியல் அமைப்பிலும் நம்பிக்கை வைத்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ள போடோக்களை வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உடன்படிக்கை அசாமிற்கு மட்டுமல்ல நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நல்லதொரு செய்தியை அளித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் வன்முறையும் அச்சமும் இல்லாத ஒரு சூழலில் மக்கள் இருந்தால்தான் நாடு வளர்ச்சி பெற முடியும் என அவர் கூறியுள்ளார் போடோ மக்களின் ஒட்டுமொத்த சக்தியும் அசாமின் வளர்ச்சிக்கு வலுச்சேர்க்கும் என்று தான் நம்புவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள பகுதிகளிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்காக இரண்டு விமானங்களை இயக்குவதற்கு அந்நாட்டு அரசிடம் மத்திய அரசு அனுமதி கோரியுள்ளது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய துதரக அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகத் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் எச்சரிக்கையை அடுத்து நாடு முழுவதும் முக்கிய விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் சீனாவிலிருந்து இந்தியா வந்த கேரளாவை சேர்ந்த மாணவர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதனினடயே இந்த பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பிள் அவசரக் கூட்டம் இன்று ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் காந்தியின் கொள்கையை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார் காந்தியடிகள் பின்பற்றிய அகிம்சை அன்பு மற்றும் அமைதி இன்றளவும் உலக அளவில் ஏற்றுக் கொள்ளத்தக்கதாக உள்ளது என்று குயடிரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளாா் காந்தியடிகளின் கனவை நனவாக்கும் வகையில் புதிய இந்தியாவை படைப்போம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதிய வளமாள இந்தியாவை உருவாக்குவதற்கு காந்தியடிகளின் கொள்கைகள் ஈர்ப்பு சக்தியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் காந்தியடிகளின் நினைவிடமான ராஜ்காட்டில் சர்வசமய பிரார்த்தனை இன்று நடைபெற்றது குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்லா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகவாத் சிங் பட்டேல் உள்ளிட்டோர் தீஸ் ஜனவரி மார்க்கில் உள்ள தேசப் பிதா மகாத்மா காந்தி நினைவு மண்டபத்தில் அஞ்சலி செலுத்தினர் குஜராத்தின் அகமதபாத்தில் உள்ள சபர்மதி ஆஸ்ரமத்திலும் சர்வசமய பிரார்த்தனை நடைபெற்றது மகாத்மா காந்தி பிறந்த இடமான போர்பந்தரிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரத்ததான முகாம்களும் நடைபெற்றன இளைஞர்கள் வன்முறைக்கு துணைபோகக் கூடாது என்றும் அதிலிருந்து விலகியே நிற்க வேண்டும் என்றும் குடியரசு துணை தலைவர் திரு வெஙகையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் குடியரசு தின விழாவில் பங்கேற்ற நாட்டு நவப்பணித்திட்டமாணவா்களை தமது இல்லத்தில் சந்தித்த குடியரசு துணை தலைவர் வன்முறையை தூண்டுவது நாட்டு நலனுக்கு எதிரானது என்றார் சில சமூக விரோத சக்திகள் மக்களிடையே பதற்றத்தையும் வன்முறையையும் கட்டவிழ்த்து விடுவது வேதனையளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இளைஞர்கள் இதுகுறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட குடியரசு துணை தலைவர் பொதுசொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது எதிர்காலத்தையே பாழாக்கிவிடும் என்றும் கூறினார் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமே இல்லை என கூறிய அவர் ஒற்றுமையை குலைக்கும் வன்முறை செயல்களிலிருந்து ஒதங்கி நிற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஜனநாயக சமூகத்தில் விவாதங்களுக்கு இடமுண்டு என்றும் அமைதியை சீர்குலைக்க இடமில்லை என்றும் அவர் தெளிவுப்படுத்தினார் வாக்குரிமையை இளைய சமுதாயத்தினர் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய அவர் வாக்குகள் துப்பாக்கிக் குண்டுகளைவிட வலிமையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தாா்

ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை முதல் மூன்று ஆட்டங்களிலும் வெற்றிபெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது

ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் பெங்களுரு அணி இன்று ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது பீரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் மும்பை அணி இன்று வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது

ஒன்பதாவது சுற்றின் முடிவில் ஏழு புள்ளிகளுடன் ஐந்து பேர் முதலிடத்தில் உள்ளனர்